வழக்குகளை தவிர பிற வழக்குகள் அளைத்தும் திரும்பப் பெறப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என பள்ளி கல்வித் துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்

தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் அனைத்து தற்காலிக ஊழியர்களையும் பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

அங்கிதா ரெய்னாஇணை பட்டம் வென்றது

தென்னசி மாவட்டம் கடையநல்லூரில் நளடபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார் மேலும் குடியுரிஸ் திருத்தச் சட்டத்தை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்கள் கூடங்குளம் அனுமின் நிலையத்திற்கு எதிரான போராட்டங்களில் வன்முறை தொடர்பான வழக்குகளை தவிர பிற வழக்குகள் அனைத்திலும் மேல் நடவடிக்கைகள் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்தார்

இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் திமுக இந்த னோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தையும் கேரளாவையும் இணைக்கும் குரங்கணி டாப் ஸ்டேஷன் சாலைப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் போடியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர் போடி மதுரை அகல ரயில் பாதையில் ஆண்டிப்பட்டி வரை பணிகள் முடிவடைந்து சோதனையோட்டம் நடந்துள்ளதாக தெரிவித்தார் எஞ்சியப் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு விரைவில் போடி வரை ரயிலை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார்

ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சி மூலம் சிறந்த முறையில் கல்வி கற்பிக்கப்படுவதாக தெரிவித்தார் மாவட்டந்தோறும் அரசு நூலகங்களில் போட்டி தேர்வுகளுக்கான பயிற்சிகள் ஆன்லைள் மூலம் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார் முன்னதாக கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மொடச்சூர் ஊராட்சியில் அம்மா மினி கிளினிக் சிறுவர் பூங்கா மற்றும் படகு சவாரியை பள்ளி கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கருப்பணன் ஆகியோர் திறந்து வைத்தனர் தர்மபுரி மாவட்டம் வள்ளி மதுரை வரட்டாறு நீர்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தண்ணீரை இன்று திறந்து வைத்தார்

கல்வியில் மேம்பாடு அடையும் வகையில் மாணவர்களுக்கு தமிழக அரசு இலவச டேட்டா கார்டு வழங்கி வருவதாக கூட்டுறவுத் துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ கூறியுள்ளார் மதுரை சோலை அழகுரத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான பணிகள் அதிவிரைவில் தொடங்கவுள்ளதாக தெரிவித்தார் நாட்டிலேயே சுனதார வசதிகளை செயல்படுத்துவதில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் திருவன்ணாமலை மாவட்டத்தில் ஐந்து இடங்களில் அம்மா மினி கிளினிக்குகளை திறந்து வைத்து பேசிய அவர் நகர்ப்புற மக்களுக்கு கிடைக்கும் சுகாதார வசதிகள் கிராமப்புற மக்களுக்கும் கிடைப்பதற்காக மினி கிளினிக்குகள் திறக்கப்படுவதாக கூறினார்

சென்னையில் இதனை தெரிவித்த அவர் இவர்களை மத்திய அரசு முதற்கட்டமாக அனுப்பியிருப்பதாக கூறினார்

புதக்கோட்ட மாவட்டம் குள்ளத்தூர் ஊராட்சியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள் என அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் அனைத்து தற்காலிக ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சென்னை உயா்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது

எட்டு வார காலத்திற்குள் மாநில அரசு இதனை அமல்படுத்த வேண்டுமென்றும் நீதிபதி தமது தீர்ப்பில் உத்தரவிட்டுள்ளார் சுயசா்பு இந்தியா இயக்கத்தை அடிப்படையாகக் கொண்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள வரும் நிதியாண்டுக்காள மத்திய பட்ஜெட்டில் திறள் மேம்பாட்டு திட்டத்திற்கு மூவாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதக்கப்பட்டுள்ளது

உ வே சா வின் பிறந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரத்தில் அமைந்துள்ள அவரது நினைவு இல்லத்தில் உருவச்சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினா்

நாமக்கல் மாவட்டம் இரா புதுப்பாளையத்தில் தர்மபுரி மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் நடைபெற்ற மத்திய அரசின் திட்டங்கள் பற்றிய சிறப்பு விழிப்புணர்வு முகாமில் சமூக நலத் துறை அமைச்சர் டாக்டர் சரோஜா கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நாகப்பட்டினத்தில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தை கைத்தறித் துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் இன்று திறந்து வைத்தார்

உதகமண்டலத்தில் மாவட்ட தோட்டக்கலைத் துறை சார்பில் ஒருகோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் உபகரணங்களை எட்டு கூட்டுப் பன்னைக் குழக்களுக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னோசன்ட் திவ்யா வழங்கினார் தஞ்சாவூரில் சுகாதார ஊக்குநர்களுக்கான புத்தாக்க பயிற்சி பட்டறையை மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்தராவ் தொடங்கி வைத்தார்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மோகன் பெஹான் அணி ஈஸ்ட் பெங்கால் அனியை எதிர்கொள்கிறது

விஜய் ஹசாரே கோப்பக்கான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி நாளை தொடங்குகிறது